கமல்நாத் ராஜிநாமா செய்துள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார் நாட்டில் உணவுப்பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பண்டங்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று மக்களவையில் தெரிவித்தார் நிலவரங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அதீர்ரஞ்சன் சௌத்ரி அவையில் கவலை வெளியிட்ட போது அமைச்சர் இவ்வாறு பதில் அளித்தார் கொரோனா வைரஸ் நிலவரங்களால் ஏற்படும் பொருளாதார விளைவுகளை சமாளிக்க நிதி அமைச்சர் தலைமையில் பணிக்குழு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் சிறு குறு மற்றும் நடுத்தரத் தொழில் துறையினருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கும் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென திரு சௌத்ரி வலியுறுத்தினார் தொடர்ந்து அரசின் நிலைப்பாடுகள் சரியாக இல்லை என்று கூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கொரோனா வைரஸ் தொடர்பான எல்லா ஆராய்ச்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து கவனித்து வருவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு எவரை எல்லாம் உட்படுத்த வேண்டும் என்பதற்கு முறையான அறிவியல் வரையறைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் மருந்து உற்பத்திக்குத் தேவையான இரசாயன இடு பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய இரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கௌடா இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் கேள்வி நேரத்தில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதைத் தெரிவித்த அவர் நாட்டின் மருந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கு இடையே குழு அமைக்கப் பட்டுள்ளதாகக் கூறினார்

பல்வேறு நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகளை கிராமப்புறங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் உரிய முறையில் சேமித்து வைப்பதற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கி இருப்பதாக மத்திய சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார்

அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப் படும் முகக் கவசங்கள் மற்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தத் தக்க முகக் கவசங்களின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இத்தகைய முகக் கவசங்களைத் தயாரிக்கப் பயன்படும் பொருட்களின் ஏற்றுமதிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

உலகப் பொருளாதார நிலவரங்களால் எல்லா நாடுகளுமே பாதிக்கப் படும் என்றாலும் பாதுகாப்புத் துறைக்கான இந்தியா வின் கொள்முதலில் எந்தத் தாக்கமும் இராது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

விவசாயிகளுக்கான உர மானியம் நிஜமான விவசாயிகளுக்கு மட்டும்தான் செல்கிறதா என்பதை கண்காணிக்க நாட்டில் எந்த நடைமுறையும் இல்லை என்று திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான உரத்துறை பற்றிய நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இக்குழுவின் அறிக்கையில் விவசாயி அல்லாதவர்களின் ஆதார் அட்டைகளும் மானிய விலையில் உரம் பெற பயன்படுத்தப் படுவதால் ஆய்வாளர்களை களப்பணியில் ஈடுபடுத்தி இதைத் தடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப் பட்டுள்ளது மத்தியப் பிரதேச சட்டமன்றத்தில் இன்று மாலைக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் திரு கமல்நாத் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்பாகவே பதவியை செய்துள்ளார் இன்று போபா லில் ராஜிநாமா செய்தியாளர்களிடம் அவர் இதை அறிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க வழிபாட்டுத் தலங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் கூட்டம் கூடுவதை தவிர்த்தல் அவசியம் என்றார்

ஆகம விதிப்படியான பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பின் பேரில் புதுச்சேரி யிலும் வரும் ஞாயிற்றுக் கிழமை மக்கள் அனைவரும் சுய ஊரடங்கு அனுசரித்து கொரோனா வைரசைக் கட்டுப்படுத்துவதில் உதவ வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதால் வெளி இடங்களில் இருந்து வருபவர்களை இனம் கண்டு கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள ஏதுவாகும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

சாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி யில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு தடை விதித்து ரயில்களையும் ரத்த செய்ய வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தற்போது வெளி இடங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய போதிய வசதிகள் இல்லை என்றும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் தரமானதாக இல்லை என்றும் கூறினார் தரமான மருந்துகள் கிடைக்காமல் போனது ஏன் என்பது குறித்து துணைநிலை ஆளுனர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

அன்பழகன் மேலும் கோரிக்கை விடுத்தார்

சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார் நிர்பயா பாலியல் வழக்கில் நிர்பயா வின் தாயார் ஆஷா தேவி மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கோரி போராடி வெற்றி பெற்றதன் மூலம் வரலாற்றில் இடம் பெற்று விட்டதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

ஹர்ஷவர்தன் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தில் தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு எதிரான தடுப்பூசிகள் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் புதிய நோயறி பரிசோதனைகளை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி திட்டங்களை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சமர்ப்பிக்கலாம் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் செயல்படும் தன்னாட்சி அமைப்பான அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியம் அறிவித்துள்ளது